நடவடிக்கைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மனோகர் லால் கட்டார் அறிவித்துள்ளார்

என்ற கோல் கணக்கில் ரஷ்ய அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கிற்கு மூன்று நாள் பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் செல்கிறார் அங்கு அவர் ஆசியாள் இந்தியா உச்சி மாநாடு கிழக்காசிய மாநாடு மற்றும் பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு ஆகியவற்றில் பங்கேற்கிறார் இது குறித்து செப்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கிழக்கு செயலாளர் திரு விஜய் தாக்கூர் தாய்லாந்து பிரதமர் திரு

முதல் நிகழ்ச்சியாக பிரதமர் திரு மோடி இந்திய வம்சாவழியினரை சந்திக்கவுள்ளார்

நாளை நடைபெறவுள்ள இந்தியா ஆசியான் உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார் பொருளாதார ஒத்துழைப்பு இணைய பாதுகாப்பு ஆகியவை குறித்து இம்மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் நிலவும் விவகாரங்களை தீர்ப்பது குறித்த பேச்சுக்களிலும் பிரதமர் கலந்து கொள்ளவுள்ளதாக வெளியுறவுத்துறை கிழக்கு செயலாளர் திரு விஜய் தாக்கூர் சிங் தெரிவித்தார்

நிலக்கரி கரங்க பகுதியில் நீரை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஜல்சக்தி அபியான் அமைப்புடன் இணைந்து செயல்படுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் அரசு வருவாய்க்காக மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்படவில்லை என்றும் உயிரை காப்பதற்காகவே இச்சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திருத்தம் மத்திய மக்களின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்ரி தெரிவித்துள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் விபத்தக்களால் நாடு முழுவதம் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றரை லட்சும் பேர் உயிரிழப்பதாகவும் காயமடைந்தவர்கள் பவர் ஊனமுற்றவர்களாக ஆகிவிடுவதாகவும் கூறினார் இச்சுட்டம் பொது பட்டியலில் இடம்பெற்றுள்ளதால் போக்குவரத்து விதி மீறல் தொடர்பாள அபராததொகைகளை மாநில அரசுகளே நிர்ணயித்து கொள்வதாகவும் அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் கர்நாடக மாநிலம் பெலகவி அருகே கிட்டுருவில் துணை தொழிற்சாலையை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு சுரேஷ் அங்காடி கூறியுள்ளார் பெலகவி ரயில் நிலையத்தில் அசோகபுரம் ஹுப்ளி இடையேயான எக்ஸ்பிரஸ் ரயில் போக்குவரத்தை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் கர்நாடக உதயதினத்தை முன்னிட்டு ரயில்வே துறை வழங்கிய பரிசு என்று கூறினார் ரயில்வேயின் புதிய தொழிற்சாலை மூவம் ஏராளமான இளைஞர்களுக்கு வேவைய்ப்புக்கள் கிடைக்கும் என்றும் அமைச்சர் திரு சுரேஷ் அங்காடி தெரிவித்தார் மகாராஷ்ட்ராவில் மழையின் காரணமாக விவசாயிகளுக்கு பயிர் இழப்பு ஏற்பட்டது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாகவும் அவர்களுக்கான உதவிகள் மத்திய அரசிடம் கோரப்படும் என்றும் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் கூறியுள்ளார் இதுகுறித்து மும்பையில் செய்தியாளர்களிம் பேசிய அவர் அமைச்சரவை துணைக்குழு இதுகுறித்து இன்று கூடி விவாதிக்கும் என்று தெரிவித்தார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்திக்க வேண்டும் என்று கூறினார்

பயிர்ச்சேதம் குறித்து மதிப்பீடு செய்து அடுத்த வாரத்திற்குள் அறிக்கை அளிக்குமாறும் மாவட்ட நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் ஃபட்ளாவிஸ் உத்தரவிட்டுள்ளார் தில்லியில் காற்று மாசு நிலவுவதையொட்டி வாகனங்களை இயக்குவது தொடர்பாக அம்மாநில அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது

இத்திட்டம் வரும் பதினைந்தாம் தேதி வரை அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு அலுவலகங்களில் குறிப்பிட்ட அலுவலகங்கள் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திற்கும் மற்ற அலுவலகங்கள் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திற்கும் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் தனியார் நிறுவனங்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்று தெரிவித்தார் விதிகளை மீறுபவர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அடுத்தகட்ட அகழாய்வுப் பணி வரும் ஜனவரி மாதம் தொடங்கும் என்று தமிழ் ஆட்சிமொழி மற்றும் பண்பாட்டுத் துறை அமைச்சர் திரு

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

ஆறாம் கட்ட அகழாய்வு மிகப் பெரிய பணி என்று கூறிய அவர் கீழடியில் நடத்தப்பட்ட ஆய்வு தொடர்பான அறிக்கைகள் தமிழில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார் முன்னதாக தமிழ்நாடு தினத்தை ஒட்டி சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு

ஹரியானாவில் காய்ந்த பயிர்களை எரிப்பது தொடர்பாள தகவல்களை அளிப்பவர்களுக்கு ரொக்கப்பரிசு அளிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மனோகர் லால் கட்டார் அறிவித்துள்ளார் இதுகுறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர்களுடைய பெயர் ரகசியம் காக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் பயிர்களை எரிப்பதற்கு பதில் மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விவசாயிகளை ஊக்கப்படுத்தமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் தில்லியில் பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஹரியானா முதலமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் காய்ந்த பயிர்கள் பெருமளவில் எரிக்கப்படும் பத்து கிராமங்களுக்கு நேரில் சென்று அதற்கான காரணங்கள் குறித்து அறியுமாறு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு மனோகர் லால் கட்டார் உத்தரவிட்டுள்ளார்

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் திரு ஸ்டவன் டி நுச்சின் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி நிர்மவா சீத்தாராமன் பொருளாதாரம் சுப்பந்தமாக இரு நாடுகளுக்கு இடையோன ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகக் கூறினார்

அந்நாட்டின் வடகிழக்குப் பகுதியில் உள்ள மேனகா பிராந்தியத்தில் இச்சுப்பவம் நிகழ்ந்ததாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது

இன்று நடைபெறவுள்ள இரண்டாவது ஆட்டத்தில் இதே அணிகள் விளையாடவுள்ளன